கடற்படை இன்று கடற்படை தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் கடற்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளனர் நாட்டின் கடல் எல்லைகள் மற்றும் கடல்சார் வாணிப வழிகளை பாதுகாப்பதிலும் அவசர காலங்களில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதிலும் கடற்படையினர் காட்டி வரும் உறுதிப்பாட்டினால் நாடே பெருமிதம் அடைவதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் கடற்படையினர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் கடற்படையினரின் ஒப்பற்ற சேவைகளுக்கு நாடு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் கடற்படை தினத்தை ஒட்டி கடற்படைத் தலைவர் அட்மிரல் சுனில் லாம்பா இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கடல்சார் பாதுகாப்பிற்கு எதிரான பழைய புதிய அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் திறம்பட்ட முறையில் எதிர்கொள்வதற்கான முழுத் திறன் கடற்படைக்கு இருப்பதாக கூறினார்

வெங்கட்ராமன் முன்னாள் குடியரசு தலைவர் அமரர் ஆர் வெங்கட்ராமன் பிறந்த நாளான இன்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுடெல்லி குடியரசு தலைவர் மாளிகையில் அன்னாருக்கு மரியாதை செலுத்தினார் ஆர் வெங்கட்ராமன் குடும்பத்தினர் மற்றும் குடியரசு தலைவர் மாளிகைப் பணியாளர்களும் அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நியமனம் மத்திய நிதியமைச்சகத்தின் செலவினங்கள் துறைச் செயலர் திரு ஏஎன் ஜா வை நிதித் துறைச் செயலராக நியமிக்க மத்திய அமைச்சரவையின் நியமனக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது

தேர்தல் வரும் வெள்ளிக்கிழமை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானாவில் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடையும் நிலையில் இன்று அரசியல் கட்சிகள் இறுதிகட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன ராஜஸ்தான் மாநிலம் அனுமான்கார் தொகுதியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பிஜேபி தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார்

இன்று மாலை ஜெய்பூரிலும் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் திரு ராஜ்நாத் சிங் திரு நிதின் கட்கரி முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே உள்ளிட்ட மூத்த பிஜேபி தலைவர்களும் ராஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க பிஜேபி அரசு தவறிவிட்டதாக்க் குற்றம் சாட்டினார் திரு அசோக் கெலோட் திரு திக்விஜய் சிங் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தெலங்கானாவில் திருமதி ஸ்மிரிதி இரானி திரு எம்ஏ நக்வி ஆகிய மூத்த பிஜேபி தலைவர்களுடன் மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் திரு ஷிவ்ராஜ் சிங் சௌகான் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவீஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் இணைந்துள்ளனர் டிஆர்எஸ் தலைவர் திரு சந்திரசேகர்ராவ் இன்று கோடங்கல் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் கோடங்கல் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவர் திரு ரேவந்த் ரெட்டி தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டதை ஆட்சேபித்து காங்கிரஸ் உயர்நீதிமன்றத்தை அணுகி உள்ளது ஸ்டாலின் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவது குறித்துவிரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதைக் கண்டித்து திமுக மற்றும் அதன் தோழமைக் கட்சிகள் இன்று திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தின திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு எஸ் திருநாவுக்கரசர் மதிமுக பொதுச் செயலர் திரு வை கோ திராவிடர் கழகத்தலைவர் திரு கி வீரமணி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் சிபிஐ மாநிலச் செயலர் திரு முத்தரசன் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திரு முக ஸ்டாலின் பேசுகையில் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு கர்நாடகத்திடமே பாசம் காட்டுவதாகவும்பிரதமர் திரு நரேந்திரமோடி கஜா புயல் சேதங்களைப் பார்வையிட தமிழகத்திற்கு வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் உள்ள அஇஅதிமுக அரசு மேகதாது திட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் தடைபெறத் தவறி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆளுநர் புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வனத்துறை மற்றும் வனவிலங்குகள் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அலுவலர்களுடன் ஆலோசனைகளில் ஈடுபட்டார் வனத்துறை வளாகத்தில் இருந்து குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத வாகனங்களை அகற்றி சுத்தப்படுத்தவும் உரக்குழிகளை அமைக்கவும் வனவிலங்குகள் பற்றிய தகவல்களை கணினி மயமாக்கவும் அவர் ஆலோசனை வழங்கினார் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் வனவளத்திற்கு முக்கிய பங்கு இருப்பதால் புதுவையில் ஏற்கனவே உள்ள நகர்புற காடுகளுக்கு புத்துயிர் ஊட்டவும் புதிய காடு வளர்ப்பு பணிகளை மேற்கொள்ளவும் உடனடி தேவையிருப்பதாக வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறினார் வனத்துறை ஆய்வின் போது துணை நிலை ஆளுநர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடு முடிந்து விட்டதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திக்கும் நிலை புதுவைக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறினார் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது பற்றிய கோப்புக்களை முதலமைச்சர் நிலுவையிலேயே வைத்திருப்பதாகவும் இதனால் மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் நிதி கிடைக்காமல் கிராமப்புற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான மற்றும் கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு தகவல்களை மருத்துவர் திரு ஸ்டேன்லி அம்ரோஸ் ராஜீவ்காந்தி அரசு மருத்தவமனை மருத்துவர் பாலசந்தர் ஆகியோர் இப்பயிலரங்கில் எடுத்துக் கூறினர் புதுவையில் உள்ள அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் புதுச்சேரி ஏனாம் மாகே பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களின் மருத்துவர்களும் சித்த மருத்துவம் சார்ந்த மருத்துவர்களும் இதில் கலந்து கொண்டனர்

புதுவை பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் முன்னிலையில் காணொலி காட்சி மூலம் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளரும் சீன உயர்கல்வி நிறுவனத்தின் தலைவரும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் புதுவை பல்கலைக்கழகத்தில் சீன மொழி மற்றும் கலாச்சாரம் கற்பதற்கான ஆய்வுப் பள்ளி ஒன்றை அன்யாங் தொழில்நுட்பக் கழகத்தின் உதவியுடன் அமைக்கவும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது போராட்டம் புதுவை அரசு காவலர் நியமனத்தில் வயது வரம்பை தளர்த்துவது பற்றிய மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் உத்தரவை பரிசீலிக்கவில்லை என்று கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியது

தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஓரிரு இடங்களில் கனமழையும் காணப்பட்டது